திருநரேந்திரமோடி பாகிஸ்தான் பிரதமருடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தும் திட்டம் எதுவும் இல்லைஎன்று இந்தியாதெரிவித்துள்ளது

ஆர் டி ஜி எஸ் மற்றும் நெஃப்ட் பரிவர்த்தனைகட்டணங்கள் ரத்துசெய்யப்பட்டுள்ளன

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கானுடன் இருதரப்பு பேச்கவார்த்தைகள் எதையும் மேற்கொள்ளும் திட்டம் இல்லைஎன்றுவெளியுறவுத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

வெளியுறவுத்துறைஅமைச்சராகபதவியேற்றபிறகுமேற்கொள்ளும் திருஜெய்சங்கர் முதல் வெளிநாட்டுபயணம் இது என்றும் பூட்டான் பிரதமரைசந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்துவிவாதிப்பார் என்றும் வெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் திருரவீஸ்குமார் கூறினார்

மக்களவைத்தேர்தலுக்குபிறகுபிரதமர் திருமோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டுபயணம் இதுவாகும் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தவெளியுறவுத்துறைசெயலர் கோகலே புதுதில்லிபில் விஜய் இந்தியாவும் மாலத்தீவுக்கும் இடையேஉயர்மட்டபேச்சுக்கள் நடத்தப்பட்டுமுக்கியமுடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமரின் பயணத்தின்போது இலங்கைவுடனான மாலத்தீவு மற்றும் இருதரப்பு உறவுகளைமேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் வரும் ஒன்பதாம் தேதிபிரதமர் இலங்கைசெல்லவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்டைநாடுகளுக்குமுக்கியத்துவம் அளிக்கும் கொள்கைக்குஉத்வேகம் அளிக்கும் வகையில் பிரதமர் மோடி அண்டநாடுகளுக்கானபயணத்தைதொடங்கியிருப்பதாகவும் திருவிஜய் கோகலேதெரிவித்துள்ளார் நாட்டின் மதிப்புமிக்கவீரர் மகாராணாபிரதாப்பின் பிறந்தநாள் நூற்றாண்டைஒட்டி பிரதமர் திருநரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் இன்றுவெளியிட்டுள்ளடிவிட்டர் செய்தியில் மகாராணாபிரதாப்பின் வாழ்க்கை தைரியம் சுயமரியாதை வீரம் ஆகியவற்றின் சின்னமாகவிளங்குகிறதுஎன்றார்

நிபாவைரஸ் காக்குகல் குறித்தபொதுமக்கள் அச்சம் கொள்ளதேவையில்லைஎன்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

இது மேலும் பரவாமல் தடுப்பதற்குஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளபட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் நிபாவைரஸ் பரவாமல் இருப்பதற்குதேவையானமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளார் திருச்சிவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ஆர் டி ஜி எஸ் மற்றும் நெஃப்ட் பரிவர்த்தனைகட்டணங்கள் ரத்துசெய்யப்பட்டுள்ளன ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக்கொள்கை இன்றுவெளியிடப்பட்டது வங்கிகளுக்கானவட்டிவிகிதம் பூஜ்யம் புள்ளி இரண்டுஐந்துசதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இனி இந்தவட்டிவிகிதம் ஐந்து புள்ளி ஏழு ஐந்துசதவீதமாக இருக்கும் நடப்பு நிதியாண்டின் முதல் அரைஆண்டில் பணவீக்கம் மூன்றுமுதல் மூன்று புள்ளிஒருசதவீதமாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இந்த இயக்கத்தைதொடங்கிவைத்தபேசியஅமைச்சர் கழிவுநீரை தூய்மைப்படுத்திமீண்டும் பயன்பாட்டிற்குகொண்டுவருவது குப்பைகளைஆக்கப்பூர்வமானஎரிசக்திபயன்பாட்டிற்குகொண்டுவருவது உள்ளிட்டதிட்டங்கள் ஸ்வச் சர்வேக்ஸன் இயக்கத்தில் மேற்கொள்ளப்படும் என்றுதெரிவித்தார் தூய்மைப்பணிகளைதொடர்ச்சியாகமேற்கொள்ளவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்றும் திரு பூரி தெரிவித்தார் இந்த இயக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கும் என்றும் அதற்கேற்பபணிகளைமேம்படுத்துவதற்கானநடவடிக்கைகள் அரசின் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ப்பு செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தில்லிபேருந்துகளிலும் மெட்ரோரயில்களிலும் பின்னர் பெண்களுக்கு இலவசபயணசலுகைஅளிக்கப்போவதாகதில்லிஅரசுஎடுத்துள்ளமுடிவு குறித்துதமது அமைச்சகத்திற்குதெரிவிக்கப்படவில்லைஎன்றும் கூறினார்

பிளாஸ்டிக் கவர்களில் உணவுப்பொருட்களைஅடைத்துவிற்பனைசெய்வதற்குதற்போதுள்ளவிதிமுறைகளில் மாற்றம் செய்யலாமாஎன்பதுகுறித்துஆய்வு செய்யநிபுணர்குழுஒன்றைதேசியபசுமைத்தீர்ப்பாயம் அமைத்துள்ளது

இதுதொடர்பாகஅந்தநிறுவனம் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் திருஆசிம் பிரேம்ஜி நிறுவனத்தலைவராகவும் கௌரவ செயல் இயக்குநராகவும் தொடர்ந்துநீடிப்பார் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது அவரையடுத்து அவரதுமகன் ரிசாத் பிரேம்ஜி நிர்வாக செயல் தலைவராகபதவியேற்கவுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

ஒலிப்பிக் சர்வதேசபோட்டிகளை இந்தியாவில் நடத்துவதைதற்காலிகமாகரத்துசெய்துள்ளசர்வதேசஒலிம்பிக் குழுவின் முடிவை மறு பரிசீலனைசெய்யுமாறு இந்தியாகேட்டுக்கொள்ளவிருப்பதாகமத்தியவிளையாட்டுத்துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜூஜூ தெரிவித்துள்ளார் தொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளடிவிட்டர் செய்தியில் இதற்காக இது ழு முயற்சியைதமதுஅமைச்சகம் மேற்கொள்ளும் என்றுதெரிவித்தார் புல்வாமாபயங்கரவாததாக்குதலையடுத்து பாகிஸ்தானைச்சேர்ந்த இரண்டுதுப்பாக்கிச்சுடும் வீரர்கள் இந்தியாவில் நடைபெற்றசர்வதேசபோட்டிகளில் கலந்துகொள்ள அனுமதிமறுக்கப்பட்டதையடுத்து சர்வதேசஒலிப்பிக் குழு கடந்தபிப்ரவரிமாதம் இந்தியாவில் சர்வதேசபோட்டிகள் நடத்தப்படுவதற்கு இடைக்காலதடைவிதித்தது

நாட்டிங்காமில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்றவெஸ்ட் இண்டீஸ் அணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது